முன்வருமாறு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்

மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

இணையதளம் வாயிலாக ஏலம் விடும் பணி இன்று தொடங்கியது

தொங்குகிறது இனி விரிவான செய்திகள் ஸ்விட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்தியாவில் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை அதற்கான இணையதளத்தில் சென்று அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தொழில்நுட்பம் முதலீடு அறிவியல் திறன்மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார் சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னிலை நாடாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக ஸ்விட்சர்லாந்து அதிபருடன் திரு ராம்நாத் கோவிந்த் பேச்சு நடத்தினார் இரு நாடுகளுக்கிடையேயான வா்த்தக உறவு மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் இந்த பேச்சுக்களின்போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நடப்பு ஆண்டில் மட்டும் நான்காயிரம் மையங்கள் ஏற்படுத்தப்படவுள்ளதாகக் குறிப்பிட்டார்

எய்ம்ஸ் மருத்துவமனையில் கட்சியின் இதர நிர்வாகிகளுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை அவர் மேற்கொண்டார் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளுக்கு பழங்களை அவர் வழங்கினார் நாடு முழுவதும் பிஜேபி சாா்பில ்மருத்துவ முகாம்களும் ரத்தரான நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன தூய்மை பணிகளும் மேற்கொள்ளப்படவுள்ளன பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களை இணையதளம் வாயிலாக ஏலம் விடுவது இன்று தொடங்கியது

ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் ஹிந்தி மொழி மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணி புரிந்தவர்களுக்கான விருதுகளை உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா வழங்கினார் மகாராஷ்டிராவைச் சோ்ந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு உதயன்ராஜ் போஸ்லே பிஜேபி யில் இணைந்தார் புதுதில்லியல் பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா முன்னிலையில் அவர் அக்கட்சியில் இணைந்தார் முன்னதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்து தமது பதவியை ராஜிநாமா செய்வதற்கான கடிதத்தை வழங்கினாா் சத்திஷ்கரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு நக்ஸலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தண்டேவாடா மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது நக்ஸலைட்டுகள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினா் இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இதில் சுட்டுக் கொல்லப்பட்ட இரண்டு நக்ஸலைட்டுகளின் உடல் அப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக எமது செயதியாளர் தெரிவிக்கிறார்

தமிழகத்தில் மின் வாரியத்துக்கு நிதிச்சுமை ஏற்பட்டாலும் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர் முகாமை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

தமிழகம் முழுவதும் மக்கள் நீதிமன்றங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன

நீதிமன்ற விசாரணையில் நிலுவையில் உள்ள காசோலை மோசடி வழக்குகள் மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு வழக்குகள் நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான வழக்குள் உட்பட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன சென்னை உயா்நீமன்றத்தில் பத்து அமா்வுகளும் மதுரை கிளையில் ஆறு அமா்வுகளும் இவ்வழக்குகளை விசாரணை செய்து வருகின்றன

இன்றைய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழுக் கூட்டம் சென்னையில் வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது அன்று மாலை ஐந்து மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை மூடினால் அதுதான் விபத்துக்களை குறைப்பதற்கு பயனுள்ள நடவடிக்கையாக அமையும் என்றும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்

மிருத்துஞ்ஜைய் சௌத்ரி மற்றும் சமீர் உஸைன் அபாரமாக பந்து வீசி தலா மூன்று விக்கெட்களை வீழ்த்தினர்

நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை சாம்பியன் ரஷ்யாவில் போட்டியில் இந்தியாவின் துரியோதன் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று மூன்றுக்கு இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது ஈரானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது பெல்ஜியம் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி இறுதி ஆட்டத்தில் இநியாவின் லக்ஷ்யா சென் இன்று டென்மார்க்கின் விக்டர் செவன்செனை எதிர்கொள்கிறார்